கல்வித் துறையின் வளர்ச்சிக்காக எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது மக்கள் நலனில் அக்கறையின்றி அஇஅதிமுக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றம்சாட்டியுள்ளது இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது

அஇஅதிமுக திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி நான்குநேரி சட்டப்பேரவைத் தொகுதியின் பல்வேறு பகுதிகளில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினாா் அஇஅதிமுக அரசு செயல்படுத்திய திட்டங்கள் காரணமாக தமிழகம் மின்மிகை மாநிலமாக திகழ்கிறது என்று அவர் கூறினார்

கல்வித் துறையின் வளர்ச்சிக்காக எண்ணற்ற திட்டங்களை தமது அரசு செயவ்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டா் இதன்காரணமாக தொடக்க கல்வி முதல் உயர்கல்வி வரை கல்வி பயில்வோரின் எண்ணிக்கை மாநிலத்தில் அதிகரித்திருப்பதாக முதலமைச்சர் கூறினார் கல்வித்துறையில் சிறந்த மாநிலமாக தமிழகம் உருவெடுத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் விவசாயிகளின் நலனுக்காக செயல்படுத்தப்பட்ட திட்டங்களையும் திரு எடப்பாடி பழனிசாமி பட்டியலிட்டாா் விக்கிரவாண்டி தொகுதியில் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு ஒ பன்னீர்செல்வம் நேற்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் நெல் உற்பத்தியில் தமிழகம் தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாகவும் அவர் கூறினார் காவல்துறை நவீனப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு பன்னீர்செல்வம் தெரிவித்தார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் இந்தத் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் விலைவாசியை கட்டுப்படுத்த மாநில அரசு தவறிவிட்டதாக அவர் குற்றம்சாட்டினார் பால் விலை மின் இணைப்பிற்கான கட்டணம் போன்றவை உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினா் மக்கள் நலனில் அக்கறையின்றி அஇஅதிமுக அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறை கூறினார் திமுக ஆட்சிக்காலத்தில் மக்கள் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார் மாநிலத்தின் உரிமையை பாதுகாப்பதற்கு அஇஅதிமுக அரசு தவறிவிட்டதாகவும் திரு ஸ்டாலின் தெரிவித்தார்

தமிழகத்தின் நலனில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அக்கறையோடு செயல்பட்டு வருவதாக பிஜேபி மூத்தத் தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதன் அடிப்படையில்தான் நேற்று தமிழ்மொழிக்கும் தமிழகத்திற்கும் பிரதமா் முக்கியத்துவம் அளித்து வருவதாக தெரிவித்தாா் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற சீன அதிபருடனான சந்திப்பு தமிழகத்திற்கு மேலும் நன்மைபயக்கும் என்று திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார் ரயில்வே துறையை தனியார்மயமாக்கக் கூடாது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்தத் தலைவர்களில் ஒருவரான திருமதி பிருந்தா காரத் வலியுறுத்தியுள்ளார் நேற்று திருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வேலைவாய்ப்பின்மை பிரச்சினைக்குத் தீர்வுகாண உரிய நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ளவேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பிளாஸ்டிக் தடைச் சட்டத்தை தீவிரமாக செயல்படுத்த தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கேட்டுக் கொண்டுள்ளார் இத்தொடர்பாக நேற்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அன்றாட பயன்பாட்டில் உள்ள இதர பிளாஸ்டிக் பொருட்களையும் தடைசெய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் பிளாஸ்டிக் பொருட்களின் தீமைகள் குறித்து மக்களுக்கு கூடுதல் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் திரு ராமதாசு அந்த அறிக்கையில் கோரிக்கை விடுத்துள்ளார் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலா் திரு முத்தரசன் வலியுறுத்தியுள்ளாா் நேற்று திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் நலனில் அக்கறையின்றி அஇஅதிமுக அரசு செயல்படுவதாக குற்றம்சாட்டினார் காவிரி டெல்டா பகுதிகளில் ஹைட்ரோ கா்பன் திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என்றும் திரு முத்தரசன் கோரிக்கை விடுத்தார் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளும் அனைத்து மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சுகாதாரத் துறை இயக்குநர் டாக்டர் குழந்தைசாமி கூறியிருக்கிறார் நேற்று தருமபுரியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார்

நாட்டின் நலனுக்காக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் சில குறைகூறுவது தூரதிருஷ்டவசமானது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தாா் விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மத்திய அரசு தவறிவிட்டதாக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் போதிய நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ளவில்லை என்று திரு ராகுல்காந்தி குறைகூறினார் பொதுத்துறை வங்கிகளின் தலைமை நிர்வாகிகளோடு மத்திய நிதியமைச்சன் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று புதுதில்லியில் ஆலோசனை நடத்துகிறார் பொருளாதார சசூழ்நிலை மற்றும் வங்கிசார் சேவைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

ஜப்பானில் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் மீட்புப் பணிகளில் உதவிட தயாராக உள்ளதாக இந்தியா கூறியுள்ளது சிரியாவில் கிளர்ச்சியாளர்களின் பிடியில் உள்ள பகுதிகளில் ரஷ்யா விமானப்படை நேற்று தாக்குதல் நடத்தியது நெத்லாந்து அரச் ஐந்து நாள் அரசுமுறை பயணமாக நேற்றிரவு புதுதில்லி வந்துச் சோ்ந்தாா் நேபாளத்தின் மேம்பாட்டுப் பணிகளுக்கு உரிய நிதியுதவி வழங்கப்படும் என்று சீனா கூறியுள்ளது ஜம்மு கஷ்மீரை ஒட்டிய எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் படையினர் நேற்று மீண்டும் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதில் ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்தார் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று மழை பெய்தது நீலகிரி மாவட்டத்தில் யானை வழித்தடங்களில் சீல் வைக்கப்பட்ட சுற்றுவா விடுதிகள் மீண்டும் செயல்படவில்லை என்று முதுமலை புலிகள் காப்பக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பேரிடரை எதிர்கொள்வது தொடர்பான ஒத்திகை நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி பேருந்து நிலையம் எதிரே நேற்று நடைபெற்றது கோவையில் கள்ளநோட்டு அச்சடித்து பழக்கத்தில் விட்ட நூல்வரை காவல்துறையினா் கைது செய்தனா்

வதோதராவில் நடைபெறவுள்ள இப்போட்டி காலை ஒன்பது மணிக்கு தொடங்குகிறது மூன்றுப் போட்டிகளைக் கொண்ட இந்தத் தொடரை முதல் இரண்டு ஆட்டங்களிலும் வெற்றிபெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது ஜோஹர் கோப்பைக்கான ஜூனியர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா எட்டுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்தை வென்றது மலேசியாவில் நடைபெற்றுவரும் இப்போட்டியில் நாளை நடைபெற உள்ள போட்டியில் இந்தியா ஜப்பானை எதிர்கொள்கிறது பதினைந்து வயதிற்குட்பட்டோருக்கான தெற்காசிய மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது பூட்டாளில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் போட்டன நாளை நடைபெறவுள்ள இறுதியாட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது டச்சு ஒப்பள் பேட்மிண்ட்டன் போட்டியில் பட்டம் வென்ற லக்ஷ்யா சென்னுக்கு மத்திய விளையாட்டுத் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ பாராட்டு தெரிவித்துள்ளார் ப்ரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெற உள்ள ப்ளே ஆப் சுற்று ஆட்டங்களில் உத்திரபிரதேச அணி பெங்களூரு அணியையும் மும்பை அணி ஹரியானா அணியையும் எதிர்கொள்கின்றன தென்மாநில அளவிலான கராத்தே போட்டி மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்றது